மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

உள்ளது

உயா்நீதிமன்றத்தின் வைரவிழாநிகழ்ச்சியில் காணொலிகாட்சிவாயிலாக இன்றுஅவர் கஜராத் உரையாற்றினார் நீதித்துறைகட்டமைப்புகள் தொடர்ந்துமேம்படுத்தப்பட்டுவருவதாகஅவர் கூறினார்

தீர்ப்புகளும் ஆன்லைன் மூலம் வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் நீதிகிடைப்பதுஎளிதாக்கப்பட்டிருப்பதாகவம் அவர் தெரிவித்தார்

எதிர்காலதேவையையும் பூர்த்திசெய்யும் வகையில் நீதித்துறைகட்டமைப்பு வசதிகளைநவீனப்படுத்தவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதனைஏற்படுத்துவதில் சுயசாா்பு இந்தியா இயக்கம் முக்கியபங்குவகிக்கும் என்றும் அவர் கூறினார் ஜனநாயகத்தைவலுப்படுத்துவதுமட்டுமன்றிநீதித்துறையைமேம்படுத்துவதற்கும் குஜராத் உயர்நீதிமன்றம் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிவருவதாகஅவர் தெரிவித்தார் சட்டத்தின் ஆட்சியைநிலைநிறுத்துவதில் நீதித்துறைஅதன் கடமையைநிறைவேற்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

குஜராத் உயர்நீதிமன்றவைரவிழாசிறப்பு அஞ்சல் தலையையும் பிரதமர் இந்தநிகழ்ச்சியில் வெளியிட்டார் மத்தியபட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்குகூடுதல் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளதாகவெளியுறவுத்துறைஅமைச்சா் திருஜெய்சங்கா் கூறியுள்ளாா்

மாநிலஅரசுகளுடன் இணைந்துமத்தியஅரசுமேற்கொண்டஒருங்கிணைந்தநடவடிக்கைகள் காரணமாக இந்தநோய் தொற்றுபரவல் வெகுவாககுறைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

மத்தியஅரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இதற்கானபனிகள் தொடங்கும் என்றும் திருராதாகிருஷ்ணன் கூறினா் இந்தநிகழ்ச்சியில் செங்கல்பட்டுமாவட்டஆட்சியா் திரு ஜான் லுயிஸும் தடுப்பூசிபோட்டுக் கொண்டாா்

மூன்றுஆண்டுகளுக்குஅவர் இப்பதவியைவகிப்பார் என்றுமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெிவிக்கிறது பணியிடங்களில் தொழிலாளர்களின் தேசியபாதுகாப்புப் கழுமம் முக்கியபங்குவகித்துவருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா இபக்கத்தைஅடிப்படையாகக் கொண்டுதாக்கல் செய்யப்பட்டமத்தியபட்ஜெட்டில் நெடுஞ்சாலைத் துறைக்கானநிதிஒதுக்கீடுஅதிகரிக்கப்பட்டுள்ளது

இதில் தமிழகத்திற்குகூடுதல் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டிருப்பதன் மூலம் சாலைமேம்பாட்டுப் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றுஅதிகாரிகள் தெரிவித்தனர்

ஆய்வு மேற்கொண்டனா்

தமிழகத்தில் இதுவரை இல்லாதஅளவிற்குஅஇஅதிமுகஅரசுபயிர்க்கடனைரத்துசெய்திருப்பதாககூட்டுறவுத்துறைஅமைச்சர் திருசெல்லா் ராஜூ கூறியுள்ளார்

மன்னார் வளைகுடாமற்றும் குமி கடல் பகுதிகளில் அடுத்த மூன்றுதினங்களுக்குபலத்தகாற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவா்கள் அப்பகுதிகளுக்குச் செல்லவேண்டாம் என்றுசென்னைவானிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் வடதமிழகத்தின் ஒருசில இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்குகாலைநேரங்களில் லேசானபளிமூட்டம் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் பத்தாம் தேதிவரைவறண்டவாளிலைநிலவக்கூடும் என்றும் திரு புவியரசன் கூறியுள்ளார் சத்திஷ்கில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் நக்ஸவைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் தண்டேவாடாமாவட்டத்திற்குஉட்பட்டகிராமப்பகுதிஒன்றில் பாதுகாப்புப் படையினா் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இந்தசும்பவம் நடைபெற்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்